குடியரசுத் துணைத்தலைவராக திரு

தமிழகத்தில் இ பாஸ் வழங்கும் பணிகளில் உரிய தளர்வுகள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்று மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

திரைப்பட படப்பிடிப்பிற்கு தந்போது அனுமதி வழங்க வாய்ப்பில்லை என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் மாநில திரு கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார்

கோவிட் தொற்றால் உயிரிழப்பவர்களின் விகிதத்தை ஒரு சதவிகிதமாக குறைக்க முனைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினாா்

எடப்பாடி கே பழனிச்சாமி பிரதமர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோதி தமிழகம் உட்பட முதலமைச்சர்களுடன் காணொலிமூலம் கோவிட் தொற்று நிலமை குறித்து இன்று கலந்தாலோசித்தபோது முதலமைச்சர் இக்கோரிக்கையை விடுத்திருக்கிறார்

கோவிட் தடுப்பு பணிகளுக்காக உடனடியாக மூன்றாயிரம் கோடி ருபாய் நிதியை விடுவிக்கவும் தேசிய பேரிடர் மீட்பு நிதியில் இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார் தமிழ்நாடு தொழில்மேம்பாட்டு கழகத்திற்கு ரிசர்வ் வங்கியின் சிறப்பு திட்டத்தின் கீழ் ஆயிரம் கோடி ரூபாயை வழங்கவும் அவர் கேட்டுக்கொண்டார்

உயர்தர உயிர்காக்கும் கருவிகளை கொள்முதல் செய்ய நிதி வழங்கவும் அவர் கோரிக்கை விடுத்தார் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி இதில் விஜயபாஸ்கர் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

வெங்கையா நாயுடு பதவி ஏற்றதன் மூன்று ஆண்டுகள் நிறைவை ஒட்டி குடியரசுத்தலைவர் திரு

வெங்கையா நாயுடு தமது அறிவுக்கூர்மை மற்றும் உத்வேகத்தால் நாட்டின் கட்டமைப்பை முன்னெடுத்து செல்ல பல்வேறு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை வழங்கியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலங்களவை தலைவராக அவை அலுவல்களை சிறப்பாக நடத்திச்சென்றதாக எடுத்துரைத்த குடியரசுத்தலைவர் நாட்டின் சட்ட நுணுக்கங்களையும் அரசியல் சாசனத்தையும் நன்குணா்ந்த திரு

நாட்டின் கடைசி குடிமகனையும் சென்றடையும் வகையில் செயல்படும் குடியரசுத்துணைத்தலைவர் உள்ளடக்கிய வலுவான பாரதத்தை கட்டமைத்து வருவதாக கூறினா்

வெங்கையா நாயுடு நல்ல உடல் நலமுடன் வாழ இறைவனை பிராா்த்திப்பதாகவும் குடியரசுத்தலைவர் வாழ்த்தினாா்

ராஜ்நாத் சிங் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்தேக்கர் ஆகியோர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கையா நாயுடு

விவசாயிகள் இளைஞர்கள் விஞ்ஞானிகள் தொழில் அதிபர்கள் நிர்வாக பிரிவினர் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆகியோரை குறிவைத்தே தமது வெளிநாட்டு பயணங்கள் அமைந்ததாக கூறினார் இதன்மூலம் புதிய இந்தியாவை கட்டமைக்க அவர் தம் பங்களிப்பை கோரிவருவதாகவும் எடுத்துரைத்தாா்

அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்தேக்கர் பேசுகையில் இந்த புத்தகம் இளைஞா்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதம் என்று எடுத்துரைத்தாா்

ஸ்மாா்ட் இந்தியா அம்ருத் அனைவருக்கும் வீடு உள்ளிட்ட திட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பிரதமர் திரு

இந்த திட்டங்கள் நகர்புற கட்டமைப்பை மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்குவதையும் உறுதி செய்கிறது

உதயகுமாா் தமிழகத்தில் இ பாஸ் வழங்கும் பணிகளில் உரிய தளர்வுகள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்று மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

இருப்பினும் மீட்பு படையினர் தயார் நிலையில் அங்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டாள் கடம்பூர் ராஜு தமிழகத்தில் திரைப்பட படப்பிடிப்பிற்கு தற்போது அனுமதி வழங்க வாய்ப்பில்லை என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

கோவிட் தொற்றிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் எண்ணம் என்றும் தேர்தலை பற்றி அஇஅதிமுக தற்போது சிந்திக்கவில்லை என்றும் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் அவர் குறிப்பிட்டார்

முத்துசாமி முதுபெரும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் தமிழ் அறிஞருமான கவிஞர் பி

முத்துசாமி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த புதுப்பட்டியில் இன்று அதிகாலை காலாமானார்

வெண்பா வேந்தர் என போற்றப்படும் இவர் தேசப்பற்று பாடல்கள் தந்தை பெரியாரின் புரட்சி காப்பியம் அந்தாதி ஆயிரம் உள்ளிட்ட நூல்களையும் கவிதைகளையும் படைத்துள்ளா் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற திரைப்படத்தில் மண்ணுக்கு மரம் பாரமா காவேரியின் கணவன் திரைப்படத்தில் மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியிலே சின்ன சின்ன நடை நடந்து உள்ளிட்ட பாடல்களை அவர் படைத்திருக்கிறார்